உருவாக்கியிருக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொள்ள தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது

பேர் தகுதி பெற்றுள்ளனர்

இறதி ஆட்டம் இன்று தொடங்குகிறது

புதுதில்லியில் நேற்று மாலை இந்த விருது வென்ற பெண்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் பெண்களின் பெரிய அளவிலான பங்கில்லாமல் நாடு திறந்தவெளி கழிவறைகள் இல்லாத நாடாக மாறி சாதனை படைத்திருக்க இயலாது என்று கூறினார் ஊட்டக்கத்து குறைவு பிரச்சினையை பெண்கள் பங்களிப்புடன் தீர்த்து வைக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார்

பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரம் அளிப்பு நடவடிக்கைகள் முக்கிய இடம்பெறுவதாக குடியரக துணைத்தலைவர் திரு எம் வெங்கப்யா நாயுடு கூறியிருக்கிறார் ஐதரபாத்தில் நேற்று சள்வதேச மகளிர் கட்டமைப்பின் தொடக்க விழாவில் பேசிய அவர் பெண்களுக்கு சம வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் எந்த நாடும் முன்னேற முடியாது என்றார் பொருளாதார அரசியல் சமூக ரீதியில் மகளிருக்கு அதிகாரமளிப்பதில் கல்விக்கு முக்கிய பங்கு உண்டு என்றார் அனைத்து பெண் குழந்தைகளையும் பள்ளியில் சோந்து தொடர்ந்து கற்க செய்வது அனைவரின் கடமை என்று அவர் கூறினார் பெண்களுக்கு எதிரான அனைத்து செயல்களையும் பொறுத்துக்கொள்ள இயலாது என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கூறினார் ஆயுதப்படைகளில் பெண்களின் பங்கு கடந்த ஆண்டுகளில் உயர்ந்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அவர் பேசினார் ஆயுத படைகளில் பெண்களின் பங்கிளை மேலும் உயா்த்துவது அரசின் முன்னுரிமை என்றார் அவர் முன்பு பெண்கள் பங்கேற்காத பல துறைகளில் தற்போது பெண்கள் பங்கேற்பதுடன் தலைமையும் ஏற்று முன்னணியில் உள்ளனா் என்று அவர் கூறினார் ஆயுத படைகளின் அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவா்கள் என்றார் அவர் நாட்டின் பணியாளர் குழுவில் மகளிர் பங்கு காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் அடைந்துள்ளது என்றார் யெஸ் பேங்க் நிதி நெருக்கடி பின்னணியில் நாடெங்கும் வங்கிகளில் பணம் வைத்திருப்போர் கவலையடைந்திருப்பதை முன்னிட்டு வங்கி வைப்புகள் அனைத்து பத்திரமாக இருப்பதாக ரிசா்வ் வங்கி உறுதி அளித்துள்ளது சட்டங்களின்படி அனைத்து வங்கிகளையும் உள்ளிப்பாக கண்காணித்து வருவதாகவும் ரிசா்வ் வங்கி தெரிவித்துள்ளது வங்கி வைப்புகள் பாதுகாப்பற்றவையாக மாறி வருகின்றன என்று தவறான செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்துள்ள நிலையில் ரிசா்வ் வங்கி தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது யெஸ் வங்கியில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் ஊழல் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் லண்டனுக்கு விமானத்தில் செல்ல முயன்ற இந்த வங்கியின் நிறுவனர் திரு ரானா கபூரின் மகள் ரோஷினி கபூர் மும்பை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார் இவருக்கு எதிராக வெளியிடப்பட்டிருந்த தேடுதல் நோட்டீஸை அடுத்து இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொண்டகு

கோவிட்

இதுவரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் எவருக்கும் இந்த நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யபப்டவில்லை என்றார் மகராஷ்டிராவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கென கெண்டுவரப்படவுள்ள சுட்டம் குறித்து தங்கள் கருத்துகளை தெரிவிக்குமாறு மக்களை அம்மாநில உள்துறை அமைச்சா் திரு அனில் தேஷ்முக் கேட்டுக்கொண்டுள்ளார் ள்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமது டுவிட்டர் பக்கத்தின் கருத்துகள் பிரிவில் ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த உத்தேச சட்டம் பெண்களுக்கு எதிரான கெடுஞ்செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக விரைவான நடவடிக்கையை உறுதி செய்யும் என்று அமைச்ச் தமது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார்

இவர்களை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவருவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஈரானில் உள்ள இந்திய மீனவர்கள் எவருக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படவில்லை என்று அவர் கூறினாள் தேசியவாத காங்கிரஸ் தலைவா திரு சரத்பவார் தமது டுவிட்டரில் இது குறித்து விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக திரு ஜெய்சங்கா் தெரிவித்தாா்

இந்த ஆளுநரகத்தில் அனத்து அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வர்த்தக ரீதியிலான மற்றம் உணவு கொண்டு செல்லும் வாகனங்களின் போக்குவரத்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்த தொற்றினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை திடீரென அதிகரித்ததை அடுத்து தென்கொரியாவை மிஞ்சி இந்த நிலையை இத்தாலி அடைந்துள்ளது

நேற்று இறந்தவர்களில் அதிகபட்சும் இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள லொம்பாரதி மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் சீனாவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் தாள் இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்தவர்கள் அதிகமாக உள்ளனர் பள்ளிகள் உடற்பயிற்சி அரங்கங்கள் அருங்காட்சியகங்கள் கேளிக்கை இடங்கள் ஆகியன மூடப்படுவதாக இத்தாலி பிரதமர் திரு குஷப் கான்டி அறிவித்துள்ளார்

இந்த ஆண்டு உலக பொருளாதார வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை குறையும் என்றும் அது மதிப்பீடு செய்துள்ளது வடகொரியா மூன்று ஏவுகணைகளை சோதித்து இருப்பதாக இன்று அந்நாட்டு ரானுவம் தெரிவித்துள்ளது சென்றவாரம் வடகொரியா இரண்டு குறுகிய தூர ஏவுகணைகளை சோதித்ததாக தென்கொரியா கூறியுள்ளது வடகொரியாவின் ஹேம்கியாங் மாகாணத்தில் இருந்த இந்த மூன்று ஏவுகணைகளும் கிழக்கு நோக்கி கடலில் மீது சோதிக்கப்பட்டதாக தென்கொரியாவின் ரானுவ இணத்தலைவா வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இன்று நடத்தப்பட்ட சோதனை இந்த வாரத்தில் வடகொரியா நடத்திய இரண்டாவது சோதனை ஆகும்

இதேபோல பூஜா ராணி விகாஷ் கிருஷ்ன் ஆசீஷ் குமார் ஆகியோரும் கால் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று அரையிறதிக்கு முன்னேறியதுடன் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தகுதியையும் பெற்றனர் சௌராஷ்டிரா பெங்கால் அணிகளுக்கிடையேயான ரஞ்சி கோப்பை இறுதிப்போட்டி இன்று ராஜ்கோட் சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க அரங்கில் நடைபெறுகிறது